இளைஞர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

பொதுமக்களின் பார்வைக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் திட்டம் படைப்பாற்றல் நிறைந்த கொள்கை பரிமாற்றத்திற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக விளங்குவதாக கூறினார்

பள்ளிக்கல்வி உயர்கல்வியில் அறிவிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் உட்பட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்கிறார்

நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்கிரியால் அறிவுறுத்தியுள்ளார் பள்ளிகள் திறக்கப்பட்டு மதிய உணவு வழங்கப்படும் வரை தகுதியுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இவை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

ஆரோக்கியமான புவியை உருவாக்க தாய்ப்பால் வழங்குவதை உறுதிசெய்வோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் தனிமனித இடைவெளி பொது சுகாதாரத்தை பேணுகல் உள்ளிட்டவற்றை கட்டாயம் பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தொற்றுப்பரவலைக் கட்டுப்படுத்த மக்கள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட மாநிலத்தில் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொடிவேரி அணையிலிருந்து ரோடு பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து விட்ட அவர் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாக கூறினார்

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்

உலகப்புகழ் பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட போதும் பாரம்பரிய முறைப்படி துவா ஓதப்பட்டது இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுகைகளில் ஈடுபட்டனர்

தொற்றுப்பரவலை கட்டுப்படுத்த நாளை எவ்வித தளர்வுகளும் இன்றி முழு பொது முடக்கம் கடைபிடிக்கப்படும் என்று கூறிய அவர் அவசர மருத்துவ சிகிச்சை உதவிக்கு மட்டும் தனியார் வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார்

காவிரி பாயும் தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கருர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் தடை உத்தரவை மீறி காவிரி கரையோரங்களில் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்தந்த மாவட்ட கூடுவோர் ஆட்சித்தலைவர்கள் எச்சரித்துள்ளனர்